என்று குடியரசு தலைவர் திரு

உத்தரவிட்டுள்ளது

என்று முதலமைச்சர் திரு

கவுண்ட் டவுன் இன்றுகாலை தொடங்கியது இனிடவிரிவானடசெய்கிகள் நாடாளுமன்றம் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதே அரசியல் சாசனத்தின் இன்றியமையா நோக்கம் என்று குடியரசுத்தலைவர் திரு

அறிவுசார் திறமையுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் முன்னெச்சரிக்கையுடனும் அதிகவனத்துடனும் நம் அரசியல் சாசனத்தை நம் முன்னோர்கள் தயாரித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் நமது கொள்கைகள் விருப்பங்களை நம் அரசியல் சாசனம் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார்

நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் சீரிய தலைமையின் பல்வேறு கொள்கைகளையும் சிந்தனைகளையும் சமன் செய்து இணைத்து நமது அரசியல் சாசனம் வடிவமைக்கப் பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் சாசனத்தில் பல்வேறு அடிப்படை கடமைகளை உள்ளடக்கியதன் மூலம் குடிமக்கள் தத்தம் உரிமைகளை நிலைநாட்டும் அதேவேளையில் தமது கடமைகளையும் அவரது கவனத்தில் கொள்ளவேண்டும் எனவும் திரு

நரேந்திரமோடி உரையாற்றுகையில் நாட்டின் புனிதமான புத்தகமான அரசியல் அமைப்புச்சட்டம் நம்நாட்டின் ஒளி விளக்காகும் என்று கூறியுள்ளார் நாட்டின் கண்ணியம் சமத்துவம் ஆகியவற்றை நமது அரசியல் அமைப்புச் சட்டம் உறுதிப் படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார்

அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசனம் குறித்து பெருமிதம் கொள்வதோடு தத்தம் செயல்களால் தேசத்தை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பதை குறித்தும் ஆராய வேண்டும் என்றார்

நாடாளுமன்றத்தின் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் டிஜிட்டல் கண்காட்சியை குடியரசு தலைவர் திறந்து வைத்தார் இளைஞர் நாடாளுமன்ற திட்டத்திற்கான வலைதளத்தையும் குடியரசு தலைவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

சோனியா காந்தி தலைமையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் சிவசேனாவின் திரு அரவிந்த் சாவந் உள்ளிட்ட எதிர்கட்சித்தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை மன்பு மஹராஷ்ட்ராவில் பி ஜே பி

அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதியை திருமதி சோனியா காந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வாசித்தாா்

நம்பிக்கை வாக்கெடுப்பை மேற்கொள்ள இன்று மாலைக்குள் இடைக்கால சபாநாயகரை தேர்ந்தெடுக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

எடப்பாடி கே

முன்னதாக வேளாண் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சியையும் முதலமைச்சர் பார்வையிட்டார்

முன்னதாக இதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை காலஅவகாசம் மேலும் நீட்டிக்கப்படாது என்றும் உதவி ஆணையர் அலுவலகம் நியாயவிலைக் கடைகளில் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கேற்றனர் இதில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்த்தல் வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளிட்ட பணிகள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றது

மதுரை மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கருக்கான கல்விச் சுற்றுலாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் டி ஜி

செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார்